செயல்பட வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

தவைடிவர் திரு ராம்நாத் கோவிந்த் உலகிலுள்ள எதிர்கால மனித இனத்திற்கு பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திதர இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்

செய்யப்பட்டுள்ளன

இன்று நடைபெற்றது

ப்போது பேசிய அவர் இந்தாண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர்கள் அதிகளவில் பங்கேற்க வாழ்த்துகளை தெரிவித்துகொண்டார் தூய்மை இந்தியா திட்டம் அதிகளவில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் சாதாரணவர்கள் பங்கேற்று திட்டத்தை வெற்றியடையச் செய்கிறார்கள்

சுகாதாரத்துறையில் அமல்படுத்தியுள்ள ஜன ஆரோக்கிய யோஜ்னா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்கள் ஏழழ எளியவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்தாண்டு இஸ்ரோ நடத்திய சாதனை பெருமையளிப்பதாக குடியரசு தலைவர் தெரிவித்தார்இ குடிநீரை பாதுகாக்கும் ஜல்சக்தி அபியான் திட்டம் மக்களின் பங்களிப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க மத்திய அரசுடன் இணைந்து எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டாா் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியை இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ஜுவன் ரக்ஷா பதக் விருதுகள் உயிரை காப்பாற்றியதற்காக வழங்கப்படுகின்றன தகுதியுடையவர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம்

தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இந்தியாவின் தேர்தல் முறை உலகளவில் பெருமையை பெற்றிருப்பதாகவும் ஜனநாயகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடனமயை ஆற்றும் விதத்தில் தேர்தல் முறை வலுவானதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பொதுமக்கள் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பாக செய்துவருவதாக பாராட்டு தெரிவித்தார்

இந்த விழாவில் மத்திய அமைச்சர் ரவிசுங்கர் பிரசாத் இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் திரு சுனில் ஆரோரா ஆகியோர் பங்கேற்றனர் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் தேர்தல் நடவடிக்கைகள் வெளிப்படையாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வாக்காளர் உறுதிமொழி செய்து வைத்தாா் தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திருமதி சில்பா பிரபாகர் சதீஷூக்கு முதல் பரிசினை ஆளுநர் வழங்கினார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹு மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி மற்றும் பலர் இதில் பங்கேற்றனர் பிரதம் ் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம் பெறும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

குடியரசுத் தினத்தையொட்டி விரிவான கொண்டாட்டங்களுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முப்படைகளின் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொள்கிறார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நாளை காலை எட்டு மணிக்கு சென்னை மெரீனா கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து

மெரீனா கடற்கரையில் மாநில அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை விளக்கும் வண்ணமிகு ஊர்திகளின் அணிவகுப்பும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன

பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பொளருளாதார வளர்ச்சியில் பிரேசிலின் பங்கு குறிப்பிடத்தகுந்தது என்று கூறியுள்ள பிரதமர் புவியியல் ரீதியாக பிரேசில் வெகுதொலைவில் இருந்தாலும் இருநாடுகளும் தற்போது உலகின் சில பிரச்சினைகளில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவது நெருக்கத்தை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு இதன் மூலம் மேம்பட்டுள்ளதாக பிரேசில் அதிபர் தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரேசில் அதிபருக்கு இன்று இரவு விருந்தளிக்கிறார்

இதற்கான கூட்டம் பிரதமரின் முதன்மை செயலாளர் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் கரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் புதுதில்லி கொல்கத்தா மும்பை சென்னை பெங்களூரு ஐதரபாத் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களின் விமான நிலையங்களில் ஆய்வுகுழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த குழுவில் சுகாதாரத்துறை நிபுணர் மருத்துவர் நுண்ணிரியியல் நிபுணர் ஆகியோர் இந்த குழுவில் இடம் பெற்றுள்ளனர் முன்னதாக கரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹா்ஸ்வா்தன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது